புறநகர் ரயில்கள் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படவில்லை குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லையென்றும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்

இதையொட்டி உலகம் முழுவதும் நடைபெற்ற கொண்டாட்டங்களில் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர்

இதேபோன்று பெசன்ட் நகர் கடற்கரை நட்சத்திர ஹோட்டல்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஏராளமான விடுதிகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது சாந்தோம் தேவாலயம் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ராயப்பேட்டை வெஸ்லி தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனைகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் அதிகாலை ஒரு மணிக்குத் தொடங்கி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் புத்தாண்டு சிறப்பு ஜெபம் செய்து குத்துவிளக்கேற்றி புதிய ஆண்டினை வரவேற்றார் பின்னர் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தமிழர் மாபுபடி புத்தாண்டினையும் அங்கு வந்திருந்தவர்களையும் வரவேற்கும் விதமாக ஆர்த்தி எடுக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது சிறப்பு பிரார்த்தனையையொட்டி தில்யநற்கருணை ஆசிரும் நடைபெற்றது பேராவயத்தில் இன்று தமிழ் இந்தி மலையாளம் கொங்கனி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆம்திரா கேரளா மற்றம் கோவா மகாராஷ்ட்ரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும்

வேளாங்கண்ணி போாலய பகுதிகள் அனைத்தம் புத்தாண்டினை வாவேற்கும் வகையில் வண்ண வண்ண விளக்குகளினால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது நாகையிலிருந்து செல்வன் ஜெபாாஜ் திருநெல்வேலி மாவட்டத்தில் புத்தாண்டு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டப்பட்டது பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேரலாயம் கதீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிராா்த்தனை நடைபெற்றது பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மறைமாவட்ட பேராயர் அருள்திரு அந்தோணி சாமி சவரிமுத்து கலந்துகொண்டு திருப்பலி நடத்தி புத்தாண்டு செய்தி வழங்கினார் தூத்துக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயம் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்தினருலுடன் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனை நடைபெற்றது புத்தாண்டை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஏராளமானோர் திரண்டிருந்தனர் தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அங்கு குழுமியிருந்தனர் இந்துக் கோவில்களிலும் புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவும் இன்று காலையும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னிட்டு ஆங்கில புத்தாண்டை குடியரசுத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் சமுதாயத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்நாளில் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் வளமான வலிமையான இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டு மக்கள் தங்களது பங்களிப்பை அதிகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக கொண்டுள்ளார்

இந்த ஆண்டிலும் வலிமை மிகுந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாகவும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லையென்றும் மத்திய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சுட்டமானது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பொருந்தும் என்றும் அது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டது என்றும் சட்டப்பூர்வமானது என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் நாடு முழுவதும் இதை செயல்படுத்துவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று ஏற்கனவே பிரதமர் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தி விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ரயில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது புறநகர் ரயில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை புறநகர் ரயில்கள் மற்றும் புறநகர் அல்லாத ரயில்களுக்கான மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணமும் உயர்த்தப்படவில்லை புறநகர் அல்லாத சாதாரண ரயில்களில் இரண்டாம் வகுப்பு படுக்கை வகுப்பு முதல் வகுப்பு ஆகியவற்றுக்கான பயணக் கட்டணம் கிலோ மீட்டருக்கு ஒரு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் மற்றும் குளிர்சாதன வசதி அல்லாத விரைவு ரயிலுக்கான இரண்டாம் வகுப்பு படுக்கை வகுப்பு முதல்வகுப்பு பயணக் கட்டணத்தில் கிலோ மீட்டருக்கு இரண்டு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட ரயில்களில் சேர்கார் மூன்றடுக்கு மற்றும் இரண்டடுக்கு முதல்வகுப்பு ஆகிய பிரிவுகளுக்கான பயணக் கட்டணம் கிலோ மீட்டருக்கு நான்கு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பயணச்சீட்டுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று ரயில்வே அறிவித்துள்ளது இந்தக் கட்டண உயர்விலிருந்து கிடைக்கும் வருவாய் ரயில்வேயை நவீனப்படுத்தும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளால் இந்திய ரயில்வேக்கு ஏற்பட்டுள்ள சுமையைக் குறைக்கும் விதமாகவும் இந்தக் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இரணடாவது கட்ட உள்ளாட்சித் தேர்தலின் போது ஒன்பது வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சீட்டுகள் மாற்றி வழங்கப்பட்டதால் அந்த வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நாலுமாவடி ஊராட்சியில் ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தானிகோட்டகம் கிராம ஊராட்சியில் ஒரு வார்டிலும் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராம ஊராட்சியில் ஒரு வார்டிலும் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி வஞ்சி நகரம் ஊராட்சியில் ஒரு கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டில் ஒரு வார்டிலும் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற வார்டிலும் உள்ளது குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய போஷன் அபியான் திட்டத்தால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளனர் ரத்த சோகையைத் தடுக்க இந்த திட்டம் உதவியுள்ளதாக காஞ்சிபுரம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி கலைச்செல்வி கூறினார்

மனிதனோட முதல் ஆயிரம் நாட்குளக்கு முக்கியத்தவம் கொடுக்கறோம்

அயன் டேப்ளட் கொடுத்தாங்க என் குழந்தை நல்லபடியா பொறந்தது இருவரிச்செய்திகள் அணுசோதனை மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகளை தற்காலிகமாக கைவிடுவதாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உன் அறிவித்துள்ளார் ஈராக் தலைநகர் பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மீது ஈரான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரானுக்கு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அனைத்து மொபைல் போன்களில் எஸ்எம்எஸ் வசதி அரசு மருத்துவமனைகளில் இணையதளசேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டிலிருந்து இன்றிரவு மணி பத்து ஐந்துக்கு புறப்படும் புறநகர் மின்சார ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

அதற்குப் பதில் நான்குநாள் கொண்ட கிரிக்கெட் போட்டிகளை நடத்த அது திட்டமிட்டுள்ளது

இந்த முறை கேலோ இந்தியா போட்டிகளில் புல்வெளி பந்து மற்றும் சைக்கிள் பந்தயம் இடம் பெறும்